இனி விரிவான செய்திகள் அசாம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் நடைபெற்ற இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு அமைதியாகவும் கமூகமாகவும் நடைபெற்றதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

வாக்குச்சாவடிகளில் நீன்ட வரிசையில் நின்று வாக்காளர்கள் தங்களது வாக்கினை செலுத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இவ்விரு மாநிலங்களிலும் வாக்குப்பதிவு சுதந்திரமாகவும் நேர்எமயாகவும் நடைபெறும் வகையில் விரிவாள பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதி செய்யும் விவிபேட் கருவி பயன்படுத்தப்பட்டது தேர்தல் பிரசாரத்தின்போது முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி குறித்து திமுக துணை பொதுச்செயலாளர் திரு ஆ ராசா தெரிவித்த கருத்து தேர்தல் நடத்தை நெறிமுறைகளுக்கு எதிரானது என்று தேர்தல் ஆணையம் கண்டனம் தெரிவித்துள்ளது

இது தொடர்பாக அவர் அளித்த விளக்கம் திருப்திகரமாக இல்லையென்று கூறியுள்ள தேர்தல் ஆணையம் எதிர்காலத்தில் தேர்தல் பிரசாரம் மேற்கொள்ளும்போது பென்களின் கண்னியம் மற்றும் மாண்பை குறைக்கும் வகையில் பிரசாரம் மேற்னெள்வதை தவிர்த்து கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்று தேர்தல் ஆனையம் அவருக்கு அறிவுறுத்தியுள்ளது

சென்ளையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்

தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இறுதிகட்டத்தை எட்டியுள்ளது பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தீவிர வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் திருக்கோவிலூரில் பிஜேபி மற்றும் கட்டனி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு அமித்ஷா பிஜேபி தலைமையிலான மத்திய அரசும் அஇஅதிமக தலைமையிலாள தமிழக அரகம் மாநிலத்திற்கு தேவையாள பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமிஅஇஅதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்னொண்டார் சொந்தவீடு இல்லாத அரசு தேயிலைத் தோட்டக் கழக தொழிலாளர்களுக்கு சொந்த வீடு கட்டித்தரப்படும் என்றும் சம்பள உயர்வு அதிகரிப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மதுரை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு தொகுதிகளில் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் மேற்கொண்டார் மக்களுக்கு பயனளிக்கும் திட்டங்களை அறிந்து அதனை செயல்படுத்தும் அரசாக அஇஅதிமுக அரசு உள்ளது என்று கூறினார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் திமுக வேட்பாளரை ஆதரித்து பிரசாரம் மேற்கொண்ட அக்கட்சித்தலைவர் திரு மு க ஸ்டாலின் கடந்த நாடாளுமன்றத்தேர்தலை போன்றே தற்போதைய கட்டப்பேரவைத் தேர்தலிலும் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிரான அலை வீசுவதாக கூறினார் ஈரோடு கிழக்கு தொகுதி காய்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டிய தமிழ்நாடு காய்கிரஸ் கமிட்டித்தலைவர் திரு கே எஸ் அழகிரி பிரசாரம் செய்தார்

திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதி திமுக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டிய அக்கட்சியின் மகளிர் அனி செயலாளர் திருமதி கனிமொழி மத்திய மாநில அரசுகள் தமிழக மக்களுக்கும் விவசாயிகளின் நலனுக்கும் எதிராக செயல்பட்டு வருவதாக கூறினார்

பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த தேசிய தலைவர்களும் பிரசாரத்தில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனிடையே கள்ள ஒட்டுகளை தடுக்கும வகையில் தேர்தல் ஆணையம் வகுத்துள்ள வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது வாக்காளர் பட்டியலில் உள்ள குறைகளை களைவதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று அம்மாநில உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திரைப்படத்துறையின் உயரிய விருதான தாதா எகேப் பால்கே விருது குப்பர் ஸ்டார் என்று ரசிகர்களால் அழைக்கப்படும் நடிகர் ரஜினிகாந்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்ன் திரு பிரகாஷ் ஜவ்டேக் இதற்கான அறிவிப்பை இன்று வெளியிட்டாா் இந்த விருதை தேர்ந்தெடுப்பதற்காள ஐந்து உறுப்பினா்கள் கொண்ட குழு ஒருமனதாக இதளை பரிந்துரைத்ததாக அவர் கூறியுள்ளார் இந்த விருது ரஜினிகாந்திற்கு கிடைத்திருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக திரு பிரகாஷ் ஜவ்டேன் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி உட்பட தலைவர்கள் பலர் அவருக்கு வாழ்த்து தெிவித்துள்ளனர் அனைத்து வயதினரையும் கவரும் சக்தி படைத்த ரஜிளிகாந்திற்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என பிரதமர் கூறியுள்ளார் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் திரு முக ஸ்டாலின் பாமக இளைஞரணித் தலைவர் டாக்டர் அன்புமனி ராமதாஸ் உட்பட தலைவர்கள் பலர் நடிகர் ரஜினிகாந்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

இந்த நோய்த்தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கு அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இடைவெளியை கடைப்பிடிப்பது கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவுவது உள்ளிட்டவந்றை பொதுமக்கள் முழுமையாக கடைப்பிடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது

முதலீட்டு செலவினங்களை அதிகரிப்பதன் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் உயரும் என்று நிதியமைச்சகம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது களதாரம் ஊரக மேம்பாடு குடிநீர் வழங்கல் பாசன வசதி மின்னரம் போக்குவரத்து கல்வி மற்றும் நகர்புற மேம்பாடு ஆகிய துறைகளில் முதலீடுகளை மேற்கொள்ள மாநிலங்களுக்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது குறைந்த எடை கொண்ட குன்டு துளைக்காத கவச உடையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமும் பாதுனப்பு தளவாட உபகரண ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனமும் இணைந்து உருவாக்கி உள்ளதற்கு பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் விடுத்துள்ள டுவிட்டர் பதிவில் சுயசார்பு இந்தியா இபக்கத்தின் கனவை நினைவாக்கும் வகையில் இதுபோன்ற புதிய வடிவமைப்புகள் மேம்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்தி உள்ளார்

டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சா்வதேச கிரிக்கெட் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் அஸ்வின் இரண்டாவது இடத்தில் நீடிக்கிறார்